அடல் பிஹாரி வாஜ்பாய் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி புகழாரம் சூட்டியுள்ளார் கேரளாவில் வெள்ள நிலைமை சீரடைந்துள்ளது

தொற்றுநோய் பரவாமல் தடுக்க கேரளாவிற்கு அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா உறுதியளித்துள்ளார்

நகிமீர் கருத்துக்கள் அடிப்படையிலேயே முடிவெடுக்கப்பட வேண்டும் என்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி கூறியுள்ளார்

பாகிஸ்தான் பிரதமராக பதவியேற்றுள்ள திரு இம்ரான்காலுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திரமோடி பாகிஸ்தானுடன் நல்லுறவை காக்கவே இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக திரு தெரிவித்தார்

இனி விரிவான செய்திகள் பயங்கரவாதம் குறித்த எச்சரிக்கை உணர்வை உலக அரங்கிற்கு உணர்த்தியவர் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி புகழாரம் சூட்டியுள்ளார் புதுதில்லியில் இந்திராகாந்தி விளையாட்டரங்கில் அடல் பிஹாரி வாஜ்பாய் க்கு அனைத்து கட்சிகள் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரார்த்தனை கூட்டத்தில் உரையாற்றிய திரு மோடி கஷ்மீர் பிரச்சனையால் இந்தியாவிற்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டபோது அதற்கான தீர்வைகாண்பதற்கு வழிவசூத்தவர் வாஜ்பாய் என்று குறிப்பிட்டார்

பல ஆண்டுகள் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் ஆட்சிக் கட்டிலில் அமர்வதற்காக எப்போதும் தமது கொள்கையையும் சித்தாந்தத்தையும் விட்டுக் கொடுத்ததில்லை என்றும் திரு மோடி குறிப்பிட்டார் இவ்வாண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் வென்ற மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா தமது பதக்கத்தை வாஜ்பாய் க்கு அர்ப்பணம் செய்வதாக அறிவித்துள்ளது குறித்து திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்தார் வடகிழக்கு மாநிலங்களுக்கு

தமது அமைச்சகத்தின்கீழ் வாஜ்பாய் க்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டிற்கு அவர் ஆற்றிய அரும் பணிகளை பட்டியலிட்டார் கேரளாவில் பெருத்த சேதத்தை ஏற்படுத்திய வரவாறு காணாத மழை சற்று குறைந்துள்ளதால் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பல இடங்களில் மழை குறைந்துள்ளதை அடுத்து மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்பி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கொச்சிக்கு நிறுத்தப்பட்டிருந்த விமான போக்குவரத்து இன்று தொடங்கியுள்ளது கொச்சியில் உள்ள கடற்படை விமான தளத்திலிருந்து விமானங்கள் இயக்கப்படுகின்றன மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் குறித்து ஆவோசனை நடத்துவதற்காக முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் இந்நிலையில் வெள்ள நிவாரணப் பணிகளில் அனைத்து உதவிகளையும் செய்ய மத்திய அரசு தயாராக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியிருக்கிறார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தின் வெள்ள நிலைமைய சுகாதார அமைச்சகம் உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்றும் தொற்று நோய்கள் பரவாமல் தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தாா்

இதளிடையே தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து கேரள மாநிலத்துக்கு உணவு மற்றம் நிவாரணப் பொருட்கள் தொடர்ந்து அனுப்பப்பட்டு வருகின்றன நதிநீர் இணைப்பு குறித்து சும்பந்தப்பட்ட மாநிலங்களின் ஒருமித்த கருத்துக்கள் அடிப்படையிலேயே முடிவெடுக்கப்பட வேண்டும் என்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி கூறியுள்ளார் புத்தில்லியில் இன்று நதிநீர் இணைப்பு தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்தில் மாநில அரசுகளின் பிரதிநிதிகளிடையே உரையாற்றிய திரு கட்கரி நதிகளை இணைத்து நீரை பகிர்ந்து கொள்வது குறித்த ஒருமித்த கருத்த ஏற்பட்டால் ஒரு மாநிலத்தில் பயன்படுத்தாத தண்ணீர் அடுத்து வரும் மாநிலத்தில் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த இயலும் என்றும் உபரிநீர் வீணாக கடலில் கலப்பது கணிசமாக குறைக்கப்படும் என்றும் கூறினார் நீர் மற்றும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு நதிநீர் இணைப்பு அவசியமானது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் நாட்டில் வறட்சியான மற்றும் நீர் பற்றாக்குறையுள்ள பகுதிகளுக்கு தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்வது நமது கடமை என்றும் திரு நிதின்கட்கரி கூறினார்

கூட்டு வன்முறை மற்றும் பசுவதையை காரணம் காட்டி நடத்தப்பட்ட தாக்குதல்கள் குறித்து அனைத்து மாநில அரசுகளும் அடுத்த மாதம் ஏழாம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் அல்வார் என்ற இடத்தில் கூட்டு வன்முறை தாக்குதல் தொடர்பாக மாநில அரசு நடவடிக்கை எடுக்க தவறியதாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை இன்று விசாரித்த தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு மாநிலங்களுக்கு இந்த உத்தரவை பிறப்பித்தது அம்மாநில உள்துறை செயலர் கூட்டு வன்முறைக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டது பசுவதைக்கு எதிரான வன்முறையை தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகளை கடந்த மாதம் வெளியிட்ட உச்சநீதிமன்றம் இத்தொடர்பாக நாடாளுமன்றத்தில் சுட்டம் இயற்ற வேண்டும் என ஏற்கனவே வலியுறுத்தியது இந்த புதிய சுட்டம் பகவதைக்கு எதிராள வன்முறையையும் கூட்டாக சேர்ந்த தாக்குதல் நடத்துவதையும் தண்டிக்கும் வகையில் அமைய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெளிவுப்படுத்தியுள்ளது வன்முறையை தடுப்பது அதற்கு தீர்வு காண்பது மற்றம் வன்முறையில் ஈடுபடுவோருக்கு தண்டனை வழங்குவது ஆகிய பிரிவுகளில் அரசுக்கு உத்தரவுகளையும் நீதிமன்றம் பிறப்பித்தது கூட்டு வன்முறைக்கு எதிராக உச்சநீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பித்துள்ள போதிலும் அதன் அடிப்படையில் ராஜஸ்தான் அரசு நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது

பாகிஸ்தானில் புதிதாக பதவியேற்றுள்ள பிரதமர் திரு இம்ரான்கானுக்கு இந்திய பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் திரு மோடி அவருக்கு அனுப்பியுள்ள வாழ்த்து கடிதத்தில் புதிய அரசாங்கத்திற்கான பொறுப்புகள் எவ்வித பிரச்சனையுமின்றி ஒப்படைப்பு செய்யப்பட்டிருப்பது அந்நாட்டு மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை வலுப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்திய துணைகண்டத்தில் அமைதி பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சித் தொடர்பாக முன்னர் தொலைபேசியில் திரு இம்ரான்கானுடன் உரையாடியதை பிரதமர் நரேந்திரமோடி கிரு நினைவுப்படுத்தியுள்ளார் இந்திய துணைகண்டம் பயங்கரவாதம் வன்முறை ஆகியவற்றில் இருந்து விடுபட்டு வளர்ச்சியை மட்டுமே நோக்கி செல்ல வேண்டும் என தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது குறித்தும் திரு மோடி குறிப்பிட்டுள்ளார் அன்டை நாடான பாகிஸ்தானுடன் நல்லுறவை பராமரிக்கவே இந்தியா விரும்புகிறது என்றும் துணைகண்ட பகுதியில் உள்ள மக்கள் நலனுக்காக ஆக்கப்பூர்வமாள செயல்பாடுகளை இந்தியா முன்னிறுத்துவதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி பாகிஸ்தான் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கூறியுள்ளார் ஜம்மு கஷ்மீர் எல்லைப் பகுதியில் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் படையினர் இன்று மேலும் ஒரு தாக்குதலை நடத்தியுள்ளனர்

இதற்கு பதிவடி தரும் வகையில் இந்திய பாதுகாப்புப் படையினர் பதில் தாக்குதலை மேற்கொண்டனர் இருதரப்பிற்கும் இடையே கடுமையான தப்பாக்கி மற்றும் குண்டுவீச்சு தாக்குதல் நடைபெற்றதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன இச்சும்பவத்தில் உயிரிழப்பு காயம் மற்றும் பொருட்சேதம் குறித்த தகவல் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை

மத்திய நிதியமைச்சகம் இதுதொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் வருமானவரி பிடித்தம் செய்ய வேண்டாம் எனவோ குறைந்த விகிதத்தில் வரி விதிக்கப்பட வேண்டும் எனவோ வருமானவரித்துறை பிடித்தம் செய்வோருக்கு அறிவுறுத்தி சான்றிதழ் வழங்குவது தொடர்பாகவும் மேற்கொள்ளப்படும் திருத்தங்கள் குறித்து பொதுமக்களின் கருத்துக்கள் கேட்கப்பட்டுள்ளது வருமான வரித்துறையின் இணையதளத்தில் பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை பதிவு செய்யலாம் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாளையொட்டி நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் உள்ள அவரது படத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் தலைமையில் மலரஞ்சலி செலுத்தினர் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் நாடாளுமன்ற விவகாரங்கள்துறை இணையமைச்சர்கள் திரு அர்ஜூன் ராம் மெக்வால் மற்றும் திரு விஜய்கோயல் பிஜேபி மூத்த தலைவர் திரு எல் கே அத்வாளி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் வீர்பூமியில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் குடியரசு முன்னாள் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் திரு ஹமீத் அன்சாரி ஐக்கிய முற்போக்குக் கூட்டணித் தலைவர் திருமதி சோனியாகாந்தி ஆகியோரும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர்

துப்பாக்கி கடும் போட்டியில் இந்தியாவின் தீபக் குமாரும் லக்ஷய் யும் வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளனர் இந்தியாவுக்கு இதுவரை இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கங்கள் கிடைத்துள்ளனபதக்கம் வென்றவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாட்டிங்காமில் நடைபெறும் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது

கேப்டன் விராட்கோலியும் புஜாரா வும் களத்தில் உள்ளனா்